பதவிஉயா்வில் இடஒதக்கீடுவழங்கிகா்நாடகஅரசுபிறப்பித்தஉத்தரவு செல்லும் என்றுஉச்சநீதிமன்றம்

மத்தியஅமைச்சர்கள் திருராதாமோகன்சிங் திருஹர்ஷவர்தன் திருமதிமேனகாகாந்தி திருநரேந்திரசிங் தோமர் திருகிருஷ்ணபால் குர்ஜார் சமாஜ்வாதிகட்சித் தலைவர் திருஅகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோா் இந்தஆறாம் கட்டதேர்தல் களத்தில் வேட்பாளர்களாகஉள்ளனர்

பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்டபல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் இந்ததொகுதிகளில் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருநரேந்திரமோடிஉத்திரபிரதேசத்திலும் பிஜேபிதலைவர் பிரதமர் திருஅமித்ஷா ஜார்க்கண்டிலும் காங்கிரஸ் தலைவா் திருராகுல்காந்திமத்தியபிரதேசத்திலும் இன்றதேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளனா்

தேர்தல் பிரச்சாரத்தின்போதுநடத்தைநெறிமுறைகளைமீறியதாகக் கூறி அதற்குவிளக்கம் அளிக்குமாறுகாங்கிரஸ்கட்சியின் மூத்ததலைவரானதிருநவ்ஜோத் சிங் சித்துவிற்குதோதல் ஆணையம் நோட்டிஸ் அனுபியுள்ளது மததியபிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டபோதுதிருசித்து பிரதமர் திருநரேந்திரமோடிக்குஎதிராகதெரிவித்தகருத்துக்கள் தேர்தல் நடத்தைநெறிமுறைகளுக்குஎதிராகஉள்ளதாகக் கூறி இந்தநோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இன்றைக்குள் பதிலளிக்குமாறுஅந்தநோட்டஸில் திருசித்துவிற்குதெரிவிக்கப்பட்டுள்ளது பீகா் மாநிலத்தில் ஒப்பந்தஅடிப்படையில் பணி புரிந்துவரும் நான்குவட்சம் பணியைநிரந்தரம் செய்யக்கோிதாக்கல் செய்யப்பட்டமனுவினைஉச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது தொடர்பாகபீகார் அரசுதாக்கல் செய்தமேல்முறையீட்டுமனுவைவிசாரணைசெய்தஉச்சநீதிமன்றம் இது இதற்கானஉத்தரவைபிறப்பித்தது ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டஆசிரியர்களுக்குநிரந்தரஆசிரியர்களுக்குநிகராகஊதியம் வழங்க வேண்டுமென்றுபாட்னாஉயர்நீதிமன்றம் வழங்கியதீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் ரத்துசெய்தது ஒப்பந்தஅடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதுதொடர்பாகபீகார் அரசுஅளித்தவிளக்கத்தைஏற்றுக் கொள்வதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அஸ்ஸாமில் சுட்டவிரோதமாக தங்கியிருந்தகுற்றச்சாட்டுக்களின் பேரில் கைதுசெய்யப்பட்டு மூன்றுஆண்டுகளுக்குமேல் சிறையில் உள்ளவெளிநாட்டைச் சேர்ந்தவர்களைவிடுவிக்குமாறுஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தொடர்பானமனுவினைவிசாரணைசெய்ததலைமைநீதிபதிதிரு இது ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலானஅமர்வு இதற்கானஉத்தரவைபிறப்பித்தது

இந்தவெளிநாட்டவர்களைசம்பந்தப்பட்டநாடுகளுக்குதிருப்பிஅனுப்புவதற்கானநடைமுறைகள் முடிவடைவதற்குசிறிதுகாலம் பிடிக்கும் என்று அஸ்ஸாம் அரசுஅளித்தவிளக்கத்தையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளது

இந்தியவிமானப்படையின் ஏர்மார்ஷல் பட்டோலா இதனைப் பெற்றுக் கொண்டார் அஸ்ஸாமில் இரண்டுகுழுவினருக்கு இடையேஏற்பட்டவன்முறைகாரணமாகபராக் பள்ளத்தாக்குப் பகுதியில் இணையதளசேவைகள் நிறுத்திவைக்கப்பட்டுள்ளன இந்தபகுயில் உள்ளஹைலக்கண்டிநகரில் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்தஉத்தரவு நாளைவரைசெயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

பொதுமக்கள் அமைதிகாக்குமாறுசமுதாயஅமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன பாதிக்கப்பட்டபகுதிகளில் வழிபாட்டுதலம் அருகே இரு பிரிவினருக்கு இடையேமோதல் ஏற்பட்டதில் வன்முறைஏற்பட்டது குறித்துவிசாரனைநடத்திவிரிவானஅறிக்கைசம்ப்பிக்குமாறுஅம்மாநிலமுதலமைச்சா் இந்தசம்பவம் திருச்பானந்தசோனாவால் கூடுதல் தலைமைச் செயலர் திருராஜீவ் கோதாவிற்குஅறிவுறுத்தியுள்ளார் தேசியதொழில்நுட்பதினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டிபிரதமா் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளசெய்தியில் விஞ்ஞானிகளுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளார் விஞ்ஞானிகளின் கடினமாகஉழைப்பு நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உறுதுணையாக இருக்கும் என்றும் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் கர்நாடகாவில் அரசுஊழியர்களுக்குபதவிஉயர்வு வழங்குவதில் இடஒதுக்கீடுவழங்க அம்மாநிலஅரசுகடந்தஆண்டுபிறப்பித்தஉத்தரவு செல்லுபடியாகும் என்றுஉச்சநீதிமன்றம் தீாப்பளித்துள்ளது இது தொடர்பாகதாக்கல் செய்யப்பட்டமனுக்களைவிசாரணைசெய்தநீதிபதிகள் திருசந்திரசூட் திருலலித் ஆகியோரைக் கொண்டஅமர்வு இதற்கானஉத்தரவைபிறப்பித்தது

கொனார்க்கில் உள்ளகுரியக் கோவிலில் பெரியஅளவில் சேதம் ஏற்படவில்லைஎன்றுஅந்த குழு தெரிவித்துள்ளது இந்தகோவில் பொதுமக்கள் பார்வையிடுவதற்காகஅடுத்தசிலதினங்களுக்குள் திறக்கப்படஉள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஃபோனி புயலினால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன இருப்பினும் எட்டாவதுநாளாகமின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன் கோடைவெய்யிலின் தாக்கம் அதிகரித்துள்ளநிலையில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு இடங்களில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன

ரம்பன் மாவட்டத்திற்குஉட்பட்டபகுதியில் ஏற்பட்டநிலச்சிவு காரணமாகபோக்குவரத்தபாதிக்கப்பட்டது

தற்போதபோக்குவரத்ததொடங்கப்பட்டதைஅடுத்து இந்தவாகனங்கள் மீண்டும் அந்தபாதையைபயன்படுத்ததொடங்கியுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இடத்தில் போலிமதுபானம் தயாரிப்பதற்காகபயன்படுத்தப்பட்டஎந்திரங்கள் சம்பவ மற்றம் காலிபாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரான் இடையேயானஉறவு பாதிக்கப்பட்டுள்ளநிலையில் போர்க்கப்பல் மற்றும் அமெரிக்கா ஏவுகணைகளை அமெரிக்க அரசுமேற்காசியாவிற்கு அனுப்பியுள்ளது தங்கள் நாட்டுபடைகளுக்குஎதிராகநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுரான் அறிவித்துள்ளதைஅடுத்து இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப் பட்டிருப்பதாகஅமெரிக்காகூறியுள்ளது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இறுதிஆட்டத்திற்குமுன்னேறியுள்ளது நேற்றுவிசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இறுதிப்போட்டிக்காள இரண்டாவதுதகுதிசுற்றுச் ஆட்டத்தில் சென்னைஅணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லிஅணியைவென்றது இதில் டாஸ் வென்றசென்னைஅணிமுதலில் பந்துவீசதீர்மானித்தது

சாஹர் ஹர்பஜன்சிங் ஜடேஜா ப்ராவோதலா இரண்டுவிக்கெட்களைவீழ்த்தினர்

எட்டாவதுமுறையாக ஐ பிஎல் இறுதிஆட்டத்திற்குமுன்னேறியது